வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

மரபுசார் எரிபொருட்களுக்கு பதிலாக உயிரி எரிபொருளுக்கு மாறுவதே இன்றைய உலகின் முக்கியத் தேவை என்று மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மட் சட்டத்தை அமல்படுத்தாமல் பாதுகாப்பு வாரம் கொண்டாடுவது அர்த்தமற்றது சாலை என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டால் நிலைமைகளை சமாளிக்க தனி வார்டு அமைக்கப் பட்டுள்ளதாக சுகாதார துறை தெரிவித்துள்ளது மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு பற்றிய சட்டத்தை திருத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது திருத்த மசோதா மத்திய நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய மசோதாவிலும் ஹோமியோபதி மருத்துவ முறைக்கான தேசிய ஆணைய மசோதாவிலும் திருத்தம் கொண்டுவரும் உத்தேசங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

மரபுசார் எரிபொருட்களில் இருந்து உயிரி எரிபொருள் வாகனங்களுக்கு மாறுவதே இன்றைய உலகின் முக்கியத் தேவை என்று மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார்

எதிர்காலத்திற்கான வாகன எரிபொருள் என்பது பற்றிய மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர் திரவ இயற்கை எரிவாயு மற்றும் மின்சார பேட்டரிகளே எதிர்காலத்தில் முக்கிய எரிபொருளாக திகழும் என்றும் டெல்லி மும்பை நெடுஞ்சாலையில் இவ்விரு எரிபொருள் வசதிகள் நிறுவப்படுவதை அமைச்சகம் ஊக்குவிக்கும் என்றும் கூறினார் அகல மெட்ரோ ரயில்பாதைகள் வழக்கமான போக்குவரத்து வசதிகளுக்கு நல்ல மாற்றாக அமைய முடியும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் நாட்டையே உலுக்கிய நிர்பயா பாலியல் படுகொலை வழக்கில் குற்றவாளி முகேஷ் குமார் சிங் தாக்கல் செய்த மனுவை இன்று உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த்து முக்கேஷ் குமாரின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் விரைவாக தள்ளுபடி செய்துவிட்டார் என்பதில் எவ்வித குறைபாடும் காண முடியாது என்று நீதிபதி திருமதி

இதற்கிடையே நிர்பயா வழக்கில் மற்றொரு குற்றவாளியான அக்சய குமார் சீராய்வு மனுவுடன் இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அனுகியுள்ளார் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா வைரஸ் நிலவரங்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று மறு ஆய்வு செய்ததது அமைச்சகத்தின் சிறப்புச் செயலர் திரு சஞ்சீவ் குமார் தலைமையில் காணொளி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த மறு ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சீனாவில் கொரோனா வைரஸ் பரவியிருப்பதால் முக்கியத் தேவையின்றி சீனாவிற்கு பயணம் மேற்கொள்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையே சீனாவின் வூஹான் பகுதியில் உள்ள இந்திய பிரஜைகளை அங்கிருந்து வெளியேற்றிக் கொண்டு வர மத்திய வெளியுறவு அமைச்சகம் சீன அரசின் ஒத்துழைப்பை முறைப்படி நாடியுள்ளது ஜம்மு காஷ்மீர் அரசும் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது

சீனா உட்பட கொரோனா வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு வரும் பயணிகள் உரிய சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத் துறைச் செயலர் திருமதி ஷீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்

மதுரை திருச்சி மற்றும் கோவை விமான நிலையங்களிலும் நோய்த் தொற்றை தடுப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலையங்கள் ஆணையத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

மோதலை தொடர்ந்து இரு வாகனங்களும் விழுந்த கிணற்றில் இருந்து இன்று மேலும் சில சடலங்கள் வெளியே எடுக்கப்பட்டன

புதுச்சேரியில் இரு சக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மட் அணிவதை கட்டாயமாக அமல்படுத்தாமல் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடுவது அர்த்தமற்றது என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் வாட்ஸ்ஆப்பில் இன்று இது தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் முன்பு கட்டாய ஹெல்மட் இயக்கம் தீவிரமடைந்த நேரத்தில் சில சுயநல சக்திகள் அதை தடுத்து விட்டதாகவும் தொடர்பான சட்டத்தை அரசிதழில் வெளியிடுவது பற்றிய இது கோப்புக்கள் சம்மந்தப்பட்ட அமைச்சரிடம் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதாகவும் கூறியுள்ளார் புதுச்சேரியில் அரசுப் பள்ளி ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகளுக்கான மனநல கல்வி கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது இக் கருத்தரங்கை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தொடக்கி வைத்தார் தேசிய மகளிர் ஆணையம் புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் ஒருங்கிணைப்புடன் இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தது மீன்வளத்துறை அமைச்சர் திரு

பூர்வா கார்க் ஆகியோர் இன்று புதுடெல்லியில் மீன்வளத்துறைக்கான மத்திய அரசின் இணைச் செயலர் டாக்டர் பாலாஜியை சந்தித்து பேசினர்

புதுச்சேரியில் எவருக்கேனும் கொரோனா வைரஸ் தாக்கினால் சிகிச்சை அளிக்க தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளரிடம் பேசிய அவர் மாநிலத்தில் இதுவரை எவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை என்றார்

நோய் அறிகுறி உள்ளவர்களின் ரத்த மாதிரிகளை சேகரித்து புனேயில் உள்ள வைரஸ் நோய் ஆராய்ச்சிக் கழகத்திற்கு அனுப்ப ஜிப்மரில் பரிசோதனை மையம் அமைக்கப் பட்டுள்ளதாகவும் இத்தகைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ பணியாளர்களின் தேவைக்காக சிறப்பு சீருடைகள் மற்றும் முகமூடிகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் குமார் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் தாக்குதல் குறித்து மக்கள் பீதி அடையத் தேவையில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் இது குறித்து பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் அனுப்பிய நோட்டீசுக்கு அவர் அனுப்பி உள்ள பதிலில் கட்சிக்கோ ஆட்சிக்கோ கெட்ட பெயர் ஏற்படுத்தும் விதத்தில் தாம் செயல்பட வில்லை என்றும் காங்கிரஸ் அரசை கவிழ்த்து விட்டு எதிர்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான அரசு ஒன்றை அமைக்க தாம் முயன்றதாக கூறப்படுவது ஆதாரமற்றது என்றும் கூறியுள்ளார் குற்றச்சாட்டுகள் பாரபட்சமானது என்றாலும் கட்சியின் நடவடிக்கையை தாம் வரவேற்பதாகவும் இனி காங்கிரஸ் தொண்டர் என்ற முறையில் புதுச்சேரி மக்களின் பிரதிநிதியாக செயல்படுவேன் என்றும் திரு

தனவேலு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இன்று சுதேசி பஞ்சாலையில் இருந்து ராஜ்நிவாசிற்கு ஊர்வலமாக சென்று காங்கிரஸ் அரசுக்கு எதிராக துணைநிலை ஆளுநரிடம் ஊழல் புகார் கொடுத்தனர் புதுச்சேரியில் சிங்கார வேலர் சிலையில் இருந்து ரயில்வே கேட் மற்றும் ரயில்வே கேட்டில் இருந்து கெங்கையம்மன் கோவில் சந்திப்பு வரை கடலூர் சாலையில் போக்கு வரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் சென்டர் மீடியன் அமைக்கவும் விபத்துக்கு காரணமாக உள்ள மின் கம்பங்களை மாற்றி அமைக்கவும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இந்த விஷயத்தில் அரசு காலம் கடத்துவதால் மாவட்ட ஆட்சியரை அணுக நேர்ந்திருப்பதாக இன்று மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் அவர் கூறியுள்ளார் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து ஏனாமில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் அரசு சாரா அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் ஃபரம்பேட்டா மற்றும் சாவிரித்திரி நகர் பகுதிகளில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டங்களில் குழந்தை திருமணங்களை ஊக்குவிக்க கூடாது என்பது குறித்து முக்கியமாக வலியுறுத்தப்பட்டது மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மசோதாவில் திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மரபுசார் எரிபொருட்களுக்கு பதிலாக உயிரி எரிபொருளுக்கு மாறுவதே இன்றைய உலகின் முக்கியத் தேவை என்று மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மட் சட்டத்தை அமல்படுத்தாமல் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடுவது அர்த்தமற்றது என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டால் நிலைமைகளை சமாளிக்க தனி வார்டு அமைக்கப் பட்டுள்ளதாக சுகாதார துறை தெரிவித்துள்ளது